முடிவடைந்தது

புநீஹரிகோட்டாவில் இருந்து நாளை பிற்பகல் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது திருகார்த்திகையையொட்டி திருவண்ணாமலையில் மகா தீபம் இன்று மாலை ஏற்றப்பட்டது

நீடிக்கிறது

இம்மசோதாவை தாக்கல் செய்து பேசிய மத்திய சுட்டத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் இடஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் சட்டம் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் முடிவடைவதையொட்டி மேலும் பத்தாண்டுகளுக்கு நீட்டிக்க இச்சட்டத் திருத்த மசோதா தாக்கல் செய்யப்படுவதாக தெரிவித்தார்

அடிப்படை மனித உரிமைகள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று குடியரசுத்தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் வலியுறுத்தியுள்ளார் சர்வதேச மனித உரிமைகள் நாளைபொட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய குடியரகத் தலைவர் கடைக்கோடியில் உள்ள மனிதனின் உரிமை நிலைநாட்டப்பட சமுதாயத்தில் அனைத்து தரப்பு மக்களும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மகளிருக்கு எதிரான குற்றங்கள் நாட்டின் பல பகுதிகளில் அதிகரித்துள்ளது குறித்து வேதனை தெரிவித்த அவர் இதபோன்ற நிகழ்வுகள் ஆனுக்கும் பெண்னுக்கும் சம உரிமை அளிக்கப்படுகிறதா என்பதை கேள்விக்குறியாக்கும் விதத்தில் அமைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார்

பொதுசபையில் நிறைவேற்றப்பட்ட மனித உரிமை பிரகடனத்தை நிலைநாட்டுவதற்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் குறித்து ஒட்டுமொத்த உலகமும் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய தருணம் வந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் மனித உரிமைகளை காப்பது நமது கடமை என்றும் அதனை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது என்றும் அவர் கூறினார் தேசப்பிதா மகாத்மா காந்தி குறிப்பிட்டது போல நமது கடமைகளும் உரிமைகளும் நாணயத்தின் இரு பக்கங்கள் போன்றவை என்று தெரிவித்தார் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் மிகுந்த விழிப்புடன் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார்

உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள கருப்பு பணத்தின் மதிப்பு குறித்த முறையான தகவல் எதுவும் இல்லை என்று மத்திய அரசு கூறியுள்ளது மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றிற்கு நிதித்துறை இணயமைச்சர் திரு அனுராக் தாக்கர் எழுத்து மூலம் அளித்துள்ள பதிலில் வரி ஒப்பந்தங்கள் மூலம் பெறப்பட்ட தகவல்கள் ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கு மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் அதில் தெரிவித்துள்ளார்

மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றிற்கு எழுத்து மூவம் அவர் அளித்துள்ள பதிலில் கடந்த ஐந்தாண்டுகளில் பரிசு பொருட்களை ஏலத்தின் மூவம் விற்பனை செய்வதற்கான நடவடிக்கைகள் மூன்று முறை மேற்கொள்ளப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார் இதன் மூலம் பெறப்பட்ட தொகை முழுவதும் கங்கை நதியின் பாதுகாப்பு மற்றும் சீரமைப்பு பணிகளுக்காக செலவிடப்படும் என்று அதில் அவர் குறிப்பிட்டுள்ளார்

மது மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்களை மீட்கும் பணியில் சிறப்பாக சேவையாற்றுவோருக்கு தேசிய விருதுகள் வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இத்திட்டத்தின்கீழ் சிறப்பாக சேவையாற்றிய நிறுவனங்கள் மற்றும் தனிநபருக்கு இந்த விருதுகள் வழங்கப்பட உள்ளது

ராக்கெட்டில் எரிபொருள் நிரப்பும் பணி முடிவடைந்ததை அடுத்து இதற்கான கவுண்ட் டவுன் இன்று தொடங்கியது அமெரிக்கா இஸ்ரேல் ஜப்பான் இத்தாலி ஆகிய நாடுகளை சேர்ந்த மொத்தம் ஒன்பது செயற்கைக்கோள்களும் வணிக ரீதியாக இந்த ராக்கெட் மூலம் ஏவப்பட உள்ளன ஜார்கண்ட் மாநில சட்டப்பேரவை தேர்தலின் மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைந்தது

அனைத்து அரசியல் கட்சிகளும் வாக்குகளை சேகரிக்கும் வகையில் தீவிர பிரக்சாரத்தில் ஈடுபட்டனர்

அனைத்து ஜார்கண்ட் மாணவர் யூனியன் கட்சித் தலைவர் திரு சுதேஷ் மகத்தோ ஜார்கண்ட் விகாஸ் மோர்ச்சா கட்சித் தலைவர் திரு பாபுலால் மராண்டி மாநில கல்வி அமைச்சர் திரு நீரவ் யாதவ் உள்ளிட்ட பலர் இத்தேர்தலில் களம் காண்கின்றனர் மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட குடியுரிமை சட்ட திருத்த மசோதா குறித்து குரத்துக்கூற வெளிநாடுகளில் உள்ள அமைப்புகளுக்கு எந்த உரிமையும் இல்லை என்று வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தித் தொடர்பாளர் திரு ரவீஷ்குமார் தெரிவித்துள்ளார் குடியரிமை சட்ட திருத்த மசோதா தொடர்பாக அமெரிக்காவில் உள்ள மத சுதந்திரத்திற்கான சர்வதேச அமைப்பு தெரிவித்திருந்த கருத்துக்கு பதிலளித்த அவர் இதுபோன்ற அமைப்புகள் தன்னிச்சையாக கருத்துக்களை வெளியிடுவது தரதிருஷ்டவசமானது என்று கூறினார் பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் போன்ற அண்டை நாடுகளில் இருந்து அகதிகளாக இந்தியாவில் குடியேறிய சிறுபான்மையின மக்கள் சந்தித்து வரும் பிரச்சளைகளுக்கு தீர்வு காணவும் அவர்களுக்கு குடியுரிமை வழங்க இம்மசோதா வகை செய்வதாக அவர் தெரிவித்துள்ளார்

நாட்டின் நலனை கருத்தில் கொண்டே கடந்த ஐந்தரை ஆண்டு காலமாக வர்த்தக பேச்கவார்த்தைகளை இந்தியா தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் இத்தொடர்பாக மாநிலங்களவையில் அறிக்கை வெளியிட்டுள்ள அவர் வர்த்தகம் தொடர்பான மண்டல பொருளாதார கூட்டமைப்பில் நாட்டின் நிலைப்பாடு குறித்து தெளிவுப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் விவசாயிகள் பால் உற்பத்தியாளர்கள் குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் நலன்களை பாதுகாக்கும் வகையிலும் வர்த்தக நடைமுறைகளில் காணப்படும் சிக்கல்களை களையும் வகையிலும் அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் கூறியுள்ளார் பருவநிலை மாற்றத்தின் பாதிப்புகளை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நாடுகளின் பட்டியலில் முதல் பத்து இடங்களில் இந்தியா இடம் பெற்றுள்ளது பருவநிலை மாற்றம் தொடர்பாக ஸ்பெயின் தலைநகர் மேட்ரிட்டில் நடைபெற்று வரும் அமைச்சர்கள் நிலையிலான மாநாட்டில் வெளியிடப்பட்ட இப்பட்டியலில் இந்தியா ஒன்பதாவது இடத்தில் உள்ளது எனினும் எரிபொருளுக்கான மானியம் மற்றும் நிலக்கரி பயன்பாட்டை குறைப்பதற்கான வழிவகைகளை உருவாக்குவது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டியிருப்பதாக வல்லுநர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்

திருச்சி மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார்கோவில் திருச்செந்துா் திருப்பரங்குன்றம் பழனி உள்ளிட்ட முருகன் திருக்கோவில்களிலும் கார்த்திகை தீபம் இன்று ஏற்றப்பட்டது விளையாட்டுச் செய்திகள் தெற்காசிய விளையாட்டுப் போட்டிகளின் நிறைவு நாளான இன்று இந்தியா பத்து தங்கம் இரண்டு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளது

இந்தியா வெஸ்ட் இண்டஸ் அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி மும்பையில் நாளை நடைபெற உள்ளது மூன்று போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இரு அணிகளும் தவா ஒரு போட்டியில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளது